திரு வெங்யைா நாயுடு இன்று வெளியிட்டார்

அதிகரித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார்

உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது

மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது

இந்த பருவத்தில்தான் அதிகமான நோய்கள் ஏற்படும் என்றும் எனவே அதற்கு தகுந்த முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்வது அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார் நிலைமைய உள்ளிப்பாக அரசு கவளித்து வருவதாகவும் பாதிக்கப்பட்டவாகளுக்குத் தேவையான சிகிச்சைகளை வழங்கவும் அரசு தயாராக இருப்பதகாவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் துய்மைப் பணியில் ஈடுபட்டுள்ள அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் குறித்த இந்த ஆண்டுக்கான தூய்மை பாதுகாவலன் ஆய்வு முடிவுகளை பிரதம் திரு நரேந்திரமோடி நாளை மறுநாள் அறிவிக்கவுள்ளார்

தூய்மை மகோத்சவம் என்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்படும் நகரங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு இதற்கான் விருதகன் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியின்போது திரு நரேந்திரமோடி தூய்மைப் பணியில் சிறப்பாக செயல்பட்டவர்கள் மற்றும் தூய்மைப் பணியாளாகளுடன் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடுகிறாா்

புதிய கண்டுபிடிப்புகளுக்கான சிறந்த நிறுவனங்களின் தரவரிசைப் பட்டியலை குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்யைா நாயுடு இன்று வெளியிட்டார் இந்த பட்டியலில் சென்னை ஐ டி மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளது இரண்டாவது இடத்தையும் ஐ ஐ டி பாம்பேயும் தில்லி ஐ ஐ டி மூன்றாவது இடத்யைும் பிடித்துள்ளன இந்த பட்டியலில் முதல் பத்து இடங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கல்வி நிறுவனங்கள் பெரும்பான்மையான இடத்தை பிடித்துள்ளன இந்த நிகழ்ச்சியில் பேசிய குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு புதுமைக்கான முயற்சிகளை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டாா் இந்த முயற்சிகளின் மூலம் மாணவர்கள் தொழில்முனைவோர்களாக உருவாவதுடன் மனித வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் இருப்பார்கள் என்று தெரிவித்தார்

உலக நாடுகளை ஒப்பிடும்போது அறிவுத்திறன இந்தியாவில் அதிகமாக காணப்படுவதால் படிப்பதிலும் புதமைகளை காண்பதிலும் உலகத்தின் மையமாக இந்தியா திகழ்வதாகவும் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தாா்

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் மருத்துவமனையிலிருந்து அலுவல் பணிகளை அவர் மேற்கொள்வதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்

இது தொடர்பாள மனுவை விளரித்த நீதிபதி திரு அசோக்பூஷன் தலைமையிலாள மூன்று நீதிபதிகள் கொண்ட அம்வு பி எம் காஸ் நிதி அறக்கட்டளைக்கு பெறப்படும் நிதியைப் போன்றது என்று தெரிவித்தனா தேசிய பேரிடர் நிவாரண நிதிக்கு நிதி பெறுவதில் எந்தவித தடையும் இல்லை என்றும் இவை இரண்டும் வெவ்வேறானவை என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனா்

உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ள பிஜேபி தலைவர் திரு ஜெ பி நட்டா பி எம் கள்ஸ் நிதி வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுத்தப்படுதாகக் குறிப்பிட்டுள்ளார் திரு ரவிசங்கள் பிரசாத் திரு பிரகாஷ் ஜவடேக்கள் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் பலரும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்றுள்ளனர் அணை பாதுகாப்பு மகோதாவில் தமிழக அரசு வலிபுறுத்திய திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் வுடன் காணொலி காட்சி வாயிலாள ஆலோசனையின் போது தொடக்க உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் கோதாவரி காவேரி இணைப்புத் திட்டத்தையும் விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

துத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீன்டும் திறக்க உத்தரவிடக்கோரி வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் திரு சிவஞாளம் பவாளி சுப்பராயன் அமர்வு இதற்கான உத்தரவிளை அளித்தது ஆலையை மூடி தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவு செல்லும் என்றும் அந்த உத்தரவில் இந்த தெரிவிக்கப்பட்டுள்ளது

உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் ஸ்டெர்லைட் ஆலைக்கு சீல்வைத்து மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கை சியானதுதான் என்பது இந்த தீர்ப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றாலும் தமிழகஅரசு உறுதியான வாதங்களை எடுத்துரைத்து ஸ்டொ்வைட் ஆலையை திறப்பதற்கு அனுமதிக்காது என்றும் திரு ஜெயக்குமாா் கருத்து தெரிவித்துள்ளாா் உயாநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவா்கள் பலரும் வரவேற்றுள்ளனர் துத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு மணக்கரை வனப்பகுதியில் கொலை வழக்கு குற்றவாளியை பிடிக்கச் சென்ற காவலர்கள் மீது குற்றவாளி வெடிகுண்டு வீசி தாக்கியதில் காவலர் ஒருவர் உயிரிழந்தார் மற்றொரு காவலர் படுகாயமடைந்தார் இந்த சும்பவத்தில் காயமடைந்த குற்றவாளியும் உயிரிழந்தார்

இந்திய தலைமைக் கணக்காயராக அண்மையில் பொறுப்பேற்றக் கொண்ட ஜம்மு கஷ்மீர் முன்னாள் தணை நிலை ஆளுநர் திரு கிரிஷ் சந்திர முர்மு இன்று புதுதல்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி சந்தித்து பேசினார் திரு முர்மு கடந்த எட்டாம் தேதி தலைமை கணக்காயகராக பதவியேற்றுக் கொண்டார்

தம்முடைய ராஜிநாமா கடிதத்தை குடியரசுத் தலைவா திரு ராம்நாத் கோவிந்திடம் சமாப்பித்த திரு அளேக் லவாசா இம்மாத இறுதிக்குள் பணியிலிருந்து விடுவிக்குமாறு கேட்டுக் கொண்டாா் பிலிப்பைன்ஸ் நாட்டின் ஆசிய வளர்ச்சி வங்கியிள் துணைத்தலைவராக அடுத்த மாதம் பவியேற்க உள்ளதை அடுத்து திரு அசோக் லவாசா தமது பதவியை ராஜிநாமா செய்துள்ளாா் நாட்டில் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான வீடுகளை குறைந்த செலவில் கட்டுவதற்கு தளியார் எஃகு நிறுவனங்கள் முன்வர வேண்டுமென்று மத்திய எஃகுத்துறை அமைச்சள் திரு தர்மேந்திர பிரதான் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பான கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் அரசுடன் இணைந்து தனியார் நிறுவனங்ள் குறைந்த செலவிலான வீடுகளை கட்டமைப்பதற்கு ஒத்தழைக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் முதற்கட்டமாக குறைந்த செலவிலான லட்சம் வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒரு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பிரிப்லைன்ஸ் நாட்டின் மத்திய பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இன்று ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஆறாக பதிவானது

இந்த நிலநடுக்கத்தினால் சுனாமிக்கான வாய்ப்பு இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் பிலிப்பைன்ஸ் நாட்டின் பல்வேறு நகரங்களில் உணரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுத் துறையின் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுக்கு கிரிக்கெட் வீரர் ரோஹித்ச்மா உட்பட நான்கு பேர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர்